ம்ற் று மம் நல்லிணக்கத்தை பராமாபி ப்பதிற்கு அமைதி நிலவ வேண்டியது அவசியமாகிறது என்று தொி வித்த பிரதமாம் அது தொடாம்பாக சுவாமி வி வேகான்ந்தாம் சிகா கோவில் ஆ ற் றி ய உரையை கட்டிக்காட்டினாா்

சார்வ தேச விவகாரங்களில் இந்தியா அளித்து வரும் முக்கிய பங்கினையம் அவா் விாிவாக எடுத்துரைத்தா ாம்

பிளாஸ்டிக் இல்லா நாட்டினை உருவாக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டி ருப்பதாகவம் பிரதமாம் கூறினாா்

ப றநாலுடற்றுப் பாடலை மேற் கொள் கோட்டி பிரதமான் பேசியது தமிழுக்கு பெருமை என்று மாநில அமைச்சா் தி ரு செல் லுடா் ராஜ ு ஃறியள்ளாா்

வெறுப்பு ணாம்வை ஏற்புபடுத்தும் வகையில் ப்பு அவரது உரை இருந்ததாக இந்தியா சாா்பில் தொிவிக்கப்பட்டது இம் ரான்கான் உரைக்கு பதிலளிக்கும் உரிமையை பயன்படுத்தி இந்தியா இந்த கருத்தை பதிவு செய்துள்ளது

இன்று மும்பையில் ஐ என் எஸ் கந்தோி நீா்மூழ்கி கப்பலின் சேவையை தொடங்கி வைத்து அவாட் பேசினாா்

நாட்டில் உள்ள் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யபம் பிரதமா் உரை முடிந்தவடன் அதன் தமிழ் ாக்கம் சென்னை அகில இந்திய ஒலிபரப்பாகிறது

சேலம் மாவட்டம் விரைபாண்டிக்கு சட்டப்பேரவைத் தொ குதிக்கு உட்பட்ட பல் வேறு பகுதிகளில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீார்க்கும் முகாம் களில் கலந்து கொண்டு அவா் பேசினாா் கேரள முதலமை ச்சுருடன் இது தொடா்பாக அண்மையில் தாம் பேச்சு நடத்தியதையும் அவா் சுட்டிக்காட்டினாா்

இந்த ஞ் ழுக்கள் நடத்தும் பேச்சுக்களின் மூலம் இரண்டு மாத காலத்தி ல் நிதிநீ ா் திட்டத்தை நிறை வேற் ற முய ற்கி மே ற் கொள்ளப்படும் அவா தொிவித்தாா்

நீ ா ் மேலாண்மை திட்டங்களுக்கு உயா ் முன்னு ா ிமை அளிக்கப்பட்டி ருப்பதாகவும் த ி ரு எடப் பாயி ப ழனிசாமி தொிவித்தாா்

மாநி ல அரசின் திட்டங்களை அனைவரும் முழுமையாக பயன் படுத்திக்கு கொள்ள வேண்டுமென்றும் அமைச்சார் கேட் டுக் கொண்டாா்

நாகை மாவட்டத்தில் உள்ள கோடியக்கரை சேது கடலிலி லும் வேதாரண்யம் சன்னதி கடலி லும் இதற்காக மாவட்ட நிா் வாகம் சாா் பில் சிற் பப் ஏற்பாடுகள் செய்யப்பட்டி ருந்ததாக வாழ்க்களம்து பாட்டி செய்தியாளார் தொ ிவிக்கிறாார்

தமி ழகத்தில் பரவலாக அடுத்த ஐந்து திளங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானி லை ஆய்வு மையம் தொடிவிதட்துள்ளது

இங்கிலாந்தில் மாம் லே ாவில் மநடைபெற்று வாரும் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடாின் இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெறவரள்ளது